வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்ள முழு பலத்தையும் பயன்படுத்தும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் கூறி உள்ளார்

அண்மையில் கூட நன்கறியப்பட்ட தீவிரவாத முகாம் ஒன்றின் மீது முன்கூட்டியே தாக்குதல் தொடுப்பதற்கான நடவடிக்கையை இந்திய விமானப்படை மேற்கொண்ட போது பாதுகாப்பு படைகளின் தீரமும் தொழில் திறனுமே வெளிப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் சர்வதேச அரங்கில் உயர்ந்து வரும் இந்தியாவின் அந்தஸ்து இந்திய பாதுகாப்பு படைகளின் வலுவையும் திறன்களையும் பொறுத்ததாகவே அமையும் என்று அவர் கூறினார் இந்திய விமானப்படை வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப விரிவான நவீனமய திட்டம் ஒன்றை செயல்படுத்தி வருவதாக குடியரசு தலைவர் தெரிவித்தார் நாட்டின் வான்பரப்பை பாதுகாப்பதுடன் பேரிடர் நிவாரணப் பணிகள் மற்றும் மனிதநேய உதவிகளை வழங்கும் பணிகளிலும் விமானப்படையினர் முன் நிற்பதை பாராட்டிய அவர் வீரமிகு விமானப் படையினரின் மனஉறுதியும் மீள்திறனும் நாட்டிற்கே பெருமை என்றார் தனோவா இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விமானப்படையின் தலைவர் ஏர்சீப் மார்ஷல் பீரேந்தர் சிங் தனோவா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாலாகோட்டில் இந்திய விமானப்படை விமானங்கள் சரியான இலக்குகளை தாக்கியதைத் தொடர்ந்தே பாகிஸ்தான் பழிவாங்க முயன்றதாக கூறினார்

இதுபோன்ற நடவடிக்கைகளில் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை விமானப்படையினர் எண்ணுவதில்லை என்றும் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்பதை அரசுதான் வெளியிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இன்று குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களைத் தொடக்கி வைத்துப் பேசிய அவர் தீவிரவாத பிரச்சனையை வேரறுக்க வேண்டும் என்பதை நாடே ஒப்புக் கொள்வதாகவும் பாதுகாப்பு படையினர் குறித்து நாம் பெருமைப்பட வேண்டும் என்றும் கூறினார் தீவிரவாத முகாம்கள் மீது அண்மையில் நடைபெற்ற வான்வழித் தாக்குதலின் போது ரபேல் ரக போர் விமானங்கள் இருந்திருந்தால் இன்னும் நேர்மறையான விளைவுகள் நமக்கு கிடைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ உதவி திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தும் நாடு இந்தியா என்றும் இத்திட்டத்தின் வருகை ஏழைகளுக்கு குறைந்த செலவில் மலிவான மருத்துவ வசதிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் நீண்டகாலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்த சர்தார் சரோவர் திட்டத்தை பல்வேறு சவால்களை மீறி தமது அரசு தான் நிறைவேற்றி முடித்ததாகவும் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட குஜராத் மாநில மக்களுக்கு சர்தார் சரோவர் அணை மிகப் பெரிய ஆறுதலை கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் கூறினார்

சவுராஷ்டிரா நர்மதா அவதரண் நீர்பாசன திட்டங்களை தொலைநிலை வசதி மூலம் அவர் தொடக்கி வைத்தார் கடல்நீரை குடிநீராக்க மாற்ற ஜோதியாவில் புதிய ஆலை அமைக்கும் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் பந்த்ரா ஜாம்நகர் ஹம்சபவர் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் வீடியோ மூலம் அவர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

ராஜ்கோட் கனாலுஸ் ரயில் பாதையை இரட்டை பாதையாக மாற்றும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் சிவராத்திரி சிவராத்திரி திருநாள் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கும்பமேளா நகரமான பிரயாக் ராஜில் இன்று லட்சக்கணக்கிலான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனிதநீராடினர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் நாட்டு மக்களுக்கு சிவராத்திரி வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள சிவன் கோவில்களிலும் இன்று இரவு சிவராத்திரி சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று இரவு கோவை ஈஷா யோக மையத்தில் நடைபெற உள்ள சிவராத்திரி விழாவில் பங்கேற்கிறார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி அம்மா உணவகங்களில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தையும் இன்று தொடக்கி வைத்தார்

திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர்எஸ் பாரதி அனுப்பியுள்ள இந்த புகார் மனுவில் வாக்குகளுக்காகவே சிறப்பு நிதி வழங்குவதாக அஇஅதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு வைகைச் செல்வன் பேசி இருப்பதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தல் நேர்மையாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் சிறப்பு நிதிஉதவி திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

உடன்பாட்டில் கையெழுத்திட்ட பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தனிச் சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது தி மு க சின்னத்தில் போட்டியிடுவதா என்பது குறித்து கூட்டணியின் நலனை அடிப்படையாக வைத்து முடிவு செய்யப்படும் என்றார் சிபிஐ சார்பில் அக்கட்சியின் மாநிலச் செயலர் திரு முத்தரசன் திமுக தலைவர் திரு முக ஸ்டாவினுடன் தொகுதி பங்கீட்டு உடன்பாட்டில் கையெழுத்திட்டார்

தேனி மாவட்டத்தில் ஆட்டோ மீது அரசுப் பேருந்து மோதியதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் மோதியதால் இருவரும் உயிர் இழந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன